வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோபுதுச்சேரி

எடியூரப்பா முதலமைச்சராக இன்று மாலை பதவியேற்கிறார்

நாராயணசாமி அறிவித்துள்ளார்

இந்நாளை ஒட்டி ஸ்ரீநகர் பாதாமிபாக் பகுதியில் உள்ள சினார் படைப் பிரிவுத் தலைமையகத்தில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் போரில் உயிர்தியாகம் செய்த ராணுவ வீரர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தினார் டிராஸ் பகுதியில் உள்ள கார்கில் போர் வீரர் நினைவுச் சின்னத்தில் குடியரசுத் தலைவர் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி மோசமான வானிலைக் காரணமாக ரத்து செய்யப்பட்டது கார்கில் வெற்றி தினத்தை ஒட்டி டிவிட்டரில் பிரதமர் திரு

இதுபற்றிய புகைப்படங்களையும் டிவிட்டரில் அவர் பகிர்ந்து கொண்டுள்ளார் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் முப்படைத் தலைவர்கள் புதுடெல்லியில் உள்ள தேசிய போர் நினைவுச் சின்னத்தில் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் கார்கில் போர் வெற்றி வீரர்களுக்கு இன்று மக்களவையிலும் புகழஞ்சலி செலுத்தப்பட்டது

நாளை மாலை புதுடெல்லி இந்திராகாந்தி உள்விளையாட்டு அரங்கில் வண்ணமிகு கலாச்சார நிகழ்ச்சிகளும் இடம்பெற உள்ளன நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள மக்களவைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற மரம் நடு இயக்கத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி கலந்து கொண்டார் பிரதமருடன் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர் திரு அமீத் ஷா உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நடும் பணியில் ஈடுபட்டனர் காங்கிரஸ் மக்களவைக் குழுவின் தலைவர் திரு அதீர் ரஞ்சன் சவுத்ரியும் இதில் கலந்து கொண்டார்

இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை மைகவ் இணையதளம் மற்றும் இலவச தொலைபேசி எண் மூலம் பொதுமக்கள் தெரிவிக்கலாம் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார் கம்பெனிகள் சட்ட திருத்த மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது கார்ப்பரேட் சமூக பொறுப்புணர்வு திட்ட விதிமுறைகளை கார்ப்பரேட் நிறுவனங்கள் முறைப்படி அமல்படுத்துவதை உறுதிப்படுத்தவும் சட்டப்படியான விதத்தில் வர்த்தகம் மேற்கொள்ளாத நிறுவனங்களின் பெயர்களை பதிவு செய்யப்பட்ட கம்பெனிகளின் பெயர் பட்டியலில் இருந்து நீக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அதிகாரத்தை கம்பெனிகளின் பதிவாளருக்கு வழங்கவும் வகை செய்யப்பட்டுள்ளது இம் மசோதா மீது அவையில் இடம்பெற்ற விவாதங்களுக்கு மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பதிலளித்து பேசுகையில் இந்தியாவில் வர்த்தகம் புரிவதை இந்த மசோதா மேலும் எளிமையாக்கும் என்றார் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எதிரான அம்சங்கள் எதுவும் இம்மசோதாவில் இடம்பெறவில்லை என்றும் அவர் கூறினார் பாமக இளைஞரணி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இன்று மாநிலங்களவை உறுப்பினராக பொறுப்பு ஏற்றுக்கொண்டார் மாநிலங்கள் அவையின் தலைவர் திரு வெங்காய நாயுடு புதிய உறுப்பினருக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார் தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆறு பேரில் ஐவர் நேற்று மாநிலங்களவை உறுப்பினர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டதும் குறிப்பிடத்தக்கது கர்நாடகத்தில் மாநில பிஜேபி தலைவர் திரு எடியூரப்பா முதலமைச்சராக இன்று மாலை பதவியேற்கிறார் பெங்களூரில் இன்று ஆளுநரை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமைச்சரவையின் வடிவமைப்பு குறித்து கட்சியின் தேசியத் தலைவருடன் பேசிய பின்னர் முடிவு எடுக்கப்படும் என்றார் கர்நாடக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவராக தாம் ஏற்கனவே இருப்பதால் பிஜேபி சட்டமன்றக் குழுவின் கூட்டத்தை கூட்ட தேவையில்லை என்றும் திரு எடியூரப்பா கூறினார்

இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுடெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டியை தாம் சந்தித்து புதுவைக்கு மாநில அந்தஸ்து வழங்கும் உத்தேசம் இல்லை என்ற நாடாளுமன்ற அறிவிப்பை திரும்பப் பெற்றுக் கொள்ள வேண்டுகோள் விடுத்ததாகவும் புதுவைக்கு வருகை புரியுமாறு தாம் விடுத்த அழைப்பை அமைச்சர் ஏற்றுக்கொண்டு உள்ளதாகவும் கூறினார் மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் மாநில சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் ஆகியோருடன் மத்திய தொழிலாளர் துறை இணை அமைச்சர் திரு சந்தோஷ்குமார் கங்வாரை தாம் சந்தித்து புதுவையில் இஎஸ்ஐ மருத்துவமனைக்கான கட்டுமானப் பணிகளை தொடக்குமாறு கேட்டுக் கொண்டதாக முதலமைச்சர் தெரிவித்தார்

நாராயணசாமி ஆகியோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் சட்டப் பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து தலைமைச் செயலாளர் திரு அஸ்வினி குமார் டிஜிபி சுந்தரி நந்தா காவல்துறை அதிகாரிகள் ராணுவ வீரர்கள் மற்றும் முன்னாள் ராணுவத்தினரும் போர் நினைவு சின்னத்தில் மலர் அஞ்சலி செலுத்தினர் புதுச்சேரி மாநிலத்திற்கு என வேளாண் விளைபொருள் ஏற்றுமதி கொள்கை ஒன்றை உருவாக்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது வேளாண் ஏற்றுமதி பணிகளை கண்காணிக்க வேளாண் துறை செயலர் தலைமையில் மத்திய அரசின் பல்வேறு எற்றுமதி பெருக்க அமைப்புகள் மற்றும் சம்பந்தப்பட்ட பல்வேறு மாநில துறைகளின் பிரதிநிதிகளை உறுப்பினர்களாகக் கொண்டு கண்காணிப்பு குழு ஒன்றை அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது வளர்ச்சித் துறை ஆணையர் மற்றும் வேளாண் துறை செயலர் தலைமையில் வேளாண்துறை சார்பில் புதுவையில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டன வேளாண் ஏற்றுமதி ஆணையத்தின் உதவிப் பொது மேலாளர் திரு தங்கம் ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் கலந்துகொண்டனர் புதுவையில் குறிப்பாக வாழை மற்றும் சிறுதானியங்களின் ஏற்றுமதிக்கான தனிக் கொள்கை ஒன்றை இக்கூட்டத்தில் கொள்கை அளவில் உருவாக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது

புதுவை பல்கலைக்கழகத்தில் தொலைநிலைப் படிப்பு முடித்த மாணவர்களுக்கு பல்கலைக்கழகத்தின் தொலைநிலைக் கல்வி இயக்ககம் சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெற்றது

அன்பழகன் கோரியுள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுவையில் பூர்வீக ஆதிதிராவிடர்கள் வெளி மாநிலங்களில் இருந்து குடிபெயர்ந்து வந்த ஆதி திராவிடர்கள் என்று இரு பிரிவினர்கள் இருப்பதால் இதில் இட ஒதுக்கீடு பெற முடியாத பிரிவினரை பொருளாதார ரீதியில் பின்தங்கிய பொதுப் பிரிவினருக்கான இட ஒதுக்கீட்டில் சேர்க்கலாம் என்றார் மத்தியில் முன்பிருந்த காங்கிரஸ் அரசுதான் ஹைட்ரோகார்பன் திட்டத்திற்கு அனுமதி அளித்த நிலையில் புதுவையில் உள்ள காங்கிரஸ் அரசு அத்திட்டத்தை எதிர்ப்பது இரட்டை வேடம் என்றும் திரு அன்பழகன் குற்றம் சாட்டினார் நாட்டில் ஆணவக் கொலைகளைத் தடுக்க மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் எனக் கோரி இன்று புதுவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தலைமை அஞ்சலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் கட்சியின் முதன்மை செயலர் திரு தேவ பொழிலன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிபிஐ சிபிஎம் திராவிடர் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர்களும் பங்கேற்றனர் புதுச்சேரியில் இந்திராகாந்தி அரசு மருத்துவக்கல்லூரி மற்றும் மருத்துவமனை ஊழியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மருத்துவ கல்லூரி முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மருத்துவ கல்லூரியின் பணிகளை தனியார் மயமாக்கும் முயற்சிகளை கைவிடுதல் மதிப்பூதிய அடிப்படையில் பணிபுரியும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்தல் ஒப்பந்த அடிப்படையில் நியமனங்களை மேற்கொள்வதற்கான அறிவிக்கையை ரத்து செய்தல் ஆகியன இவர்களின் கோரிக்கைகளில் அடங்கும்